நரேந்திரமோடி இன்றுவிடுவித்தாா்

ரம்ஜான் பண்டிகை இன்றுநாடுமுழுவதும்கொண்டாடப்படுகிறது

சுப்பிரமணியன் கூறியுள்ளார்

நேபாளத்தில் எதிர்க்கட்சிகள் ஆட்சிஅமைக்கதவறியதால் கேபி

பித்யாதேவிபண்டாரிநியமித்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ்ளட்டாவதுதவணைத் தொகையை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்றுவிடுவித்தார்

இந்தநிகழ்ச்சியில் மத்தியவேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கலந்துகொண்டனர்

கீழ் விவசாயிகளுக்கானபிரதமரின் வருவாய் திட்டத்தின் ஆதரவு ஆண்டுஒன்றுக்குதகுதிவாய்ந்தவிவசாயிகளுக்குஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது நான்குமாதங்களுக்குஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்றுதவணைகளாகவழங்கப்படுகிறது

புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியநித்திஆயோக் உறுப்பினர் திரு

தெரிவித்தார்

ஜெய்சங்கர் காணொலிக் காட்சிவாயிலாககலந்துரையாடினார் கோவிட் பாதிப்பைக் கட்டுப்படுத்தஅந்தக் குழுவிள் பங்களிப்பு மற்றம் இந்தியாவின் முயற்சிகளுக்குஅக்குழுஅளிக்கும் ஆதரவு ஆகியவற்றுக்குஅமைச்சர் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார் ஆக்ஸிஜன் தடுப்பூசிகள்மருந்துகள் உள்ளிட்டவற்றைதிறம்பட்டவிநியோகம் செய்வதுகுறித்தும் திரு ஜெய்சங்கர் ஆலோசனைநடத்தினார்

மங்கோலியாவில் கண்காட்சிமற்றும் நூலகம் அமைக்க இந்தியாஉதவவேண்டும் என்று மங்கோலியாவிடுத்தவேண்டுகோள் பரிசீலிக்கப்படும் எனஅமைச்சர் தெரிவித்தார் மங்கோலியாவில் உள்ள புத்ததுறவிகள் இந்தியாவுக்குப் பயணம் செய்வதற்கானவிசாவழங்கும் நடவடிக்கைகளைஎளிதாக்க இந்திய அரசுஎடுத்துள்ளநடவடிக்கைகளையும் திரு பிரகவாத் சிங் படேல் இந்தக் கூட்டத்தில் விளக்கினார் இந்தஇரு நாடுகளுக்கும் இடையேயானவலுவானகலாச்சாரஉறவு குறித்து இரு தரப்பிலும் திருப்திதெரிவிக்கப்பட்டது இணையபாதுகாப்பைமேலும் தீவிரப்படுத்தஅந்நாட்டுஅதிபர் திரு

அமெரிக்காவில் கடந்தசிலநாட்களுக்குமுன் சட்டவிரோதமாகஊடுருவிநடத்தப்பட்ட இணையவழிதாக்குதலால் குழாய்வழிஎரிபொருள் விநியோகம் பெருமளவு பாதிக்கப்பட்டது இதனால் அந்நாட்டின் சிலபகுதிகளில் எரிபொருள் விநியோகம் தடைபட்டதுடன் சிலமாகாணஅரசுகள் அவசரநிலையைபிறப்பித்தன இந்தநிலையில் அதிபர் திரு ஜோபைடள் இணையபாதகாப்பைமேம்படுத்துவதற்கானநிர்வாகஉத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் ஜப்பானில் இன்றுகாலைசக்திவாய்ந்தநிலநடுக்கம் ஏற்பட்டது

பசுபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட இந்தநிலநடுக்கம் ஹேஹன்ஷு தீவில் உணரப்பட்டது காரணமாகஅப்பகுதியில் உள்ளகட்டங்கள் குலுங்கியதாகவும் இதன் பொதுமக்கள் வீடுகளைவிட்டுவெளியேவந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தநிலநடுக்கத்தால் ஏற்பட்டபாதிப்புகள் குறித்ததகவல்கள் இதுவரைமுழுமையாகவெளியாகவில்லை இந்தநிலநடுக்கம் காரணமாகசுனாமிஎச்சரிக்கைஎதுவும் விடப்படவில்லை

இஸ்லாமியர்கள் தங்களதுவீடுகளிலேயேதனிமனித இடைவெளியுடன் தொழுகைமேற்கொண்டனர் ரம்ஜான் பண்டிகையைமுன்னிட்டுபிரதமா் திரு நரேந்திரமோடிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் அனைவரதுநலவாழ்வுவிற்காகம் தாம் பிரார்த்தனைசெய்வதாககுறிப்பிட்டுள்ளார்

இந்தபண்டிகையைமுன்னிட்டுமத்தியசிறபான்மையினநலத்துறைஅமைச்சன் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தமது இல்லத்திலேயேதனிநபர் இடைவெளியுடன் தொழுகைநடத்தினார்

கேரளாமற்றும் ஜம்மு கஷ்மீர் யூனியள் பிரதேசத்தில் நேற்றுரம்ஜான் பண்டிகைகொண்டாடப்பட்டது

சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னைவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர்மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் ப்பு மருந்தைதேவைப்பட்டால் மட்டுமேபரிந்துரைக்கவேண்டும் எனவும் தேவையின்றிபரிந்துரைசெய்யக் கூடாதுஎன்றும் வலியுறுத்தினார்

தவிர ஆக்ஸிறன் இது செறிவூட்டிகளைதன்னார்வலர்கள் வழங்கியுள்ளனர் விரைவில் என்றும் இலவ அனைத்தம் செயல்பாட்டிற்குவரும் என்றும் அமைச்சர் கூறினார் நேபாளத்தில்எதிர்க்கட்சிகள் ஆட்சிஅமைக்கதவறியதால் திரு கேபிச்மாஒலியையேமீண்டும் பிரதமராகஅந்நாட்டுஅதிபர் திருமதியித்யாதேவிபண்டாரிநியமித்துள்ளார்

சர்மாஒலிஅரசுதோல்விஅடைந்தது

ச்மாஒலிபெரும்பான்மையைநிரூபிக்கவேண்டும் எனஅதிபர் உத்தரவிட்டுள்ளார்

பரசுராமர் ஜெயந்தியைமுன்னிட்டும் பிரதமர் நாட்டுமக்களுக்குவாழ்த்துத் தெரிவித்துள்ளார் அரபிக் கடலில் உருவாகியுள்ளகுறைந்தகாற்றழுத்ததாழ்வுப்பகுதிநாளைமறுநாள் புயலாகமாறும் என்று இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அருகேதென்கிழக்குஅரபிக் லட்சத்தீவு கடலில் உருவானகுறைந்தகாற்றழுத்தபகுதிஆழ்ந்தகாற்றழுத்தபகுதியாகநாளைமாறிபின்னர் புயலாகமாறும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது